நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

காமராஜ் எச்சரித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு அதிகாரத்தையும் உரிமையையும் வழங்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கீ பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

விவசாயிகளிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமா் கேட்டுக் கொண்டாா்

சட்டமேதை

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும்

சரோஜா கூறியுள்ளாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

உரங்களை கூடுதல் விலைக்கு விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு அமைச்சா் திரு காமராஜ் எச்சரித்துள்ளாா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைபூண்டியில் கால்நடைகளுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார் பருவமழை காலங்களில் கால்நடைகளுக்கு வரும் நோய்களை தடுக்கும் நோக்கில் இதுபோன்ற மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநா் திரு புவியரசன் கூறியுள்ளாா் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்

உதயகுமார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார்

இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் இருள்நீங்கி ஒளி பிறக்கும் கார்த்திகை திருநாளில் துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் ஒளியாக பரவிட நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரா் ஆலயத்தில் நடைபெற்று வரும் தீபதிருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகாதீபம் மலை உச்சியில் சற்றுமுன் ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று கைப்பற்றியது